அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது

கனவுகளை நனவாக்கி வருவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

அலோக் வர்மா அரசுப்பணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார்

ஏழு நாட்கள் விண்வெளியில் அவர்கள் பயணம் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

ஏப்ரல் மாதத்தில் சந்த்ரயான் இரண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜிசாட் இருபது செயற்கைக் கோளும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

சிவன் கூறினார் மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு அலோக் வர்மா அரசுப்பணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குப் பின்னர் பணியில் சேர்ந்த அவர் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்

நீதிமன்ற உத்தரவுக்குப் பின்னர் பணியாற்றிய திரு அலோக் வர்மா பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் பன்ழய நிலைக்கு கொண்டு வந்தார் இந்த உத்தரவுகள் அனைத்தையும் தற்போதைய இயக்குனர் திரு நாகேஸ்வர ராவ் ரத்து செய்தார்

புதுதில்லியில் நடைபெறும் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியைப் பிடிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலேயே இயங்குவதாகவும் தமது கட்சி நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் ஏழைகளின் நலனுக்காக திட்டங்களை மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி யுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளாா் சென்னையில் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தேசிய ஜனநாயகக் கூட்டணியை உருவாக்கிய அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் இயங்கியதாக சுட்டிக்காட்டினார் தற்போதைய நிலையில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மாநாட்டின் முதல் நாள் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்படும் என்றார் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் சொந்த மண்ணில் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வெளிநாடுவாழ் இந்தியர்களில் பிரபலமானவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளதாக அவர் கூறினார் அமைதி பேச்சு வார்த்தை தொடர்பாக பாகிஸ்தான் கூறும் கருத்துக்களில் உன்மை இல்லை என்று வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது பாகிஸ்தான் பிரதமராக உள்ள திரு இம்ரான்கான் பதவியேற்பதற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார் இந்நிலையில் இந்தியாவுடன் பேச விருப்பம் தெரிவித்து பின்னர் பயங்கரவாதிகளுடன் மேடையில் தோன்றுவது எவ்வாறு அமைதிக்கு வழி வகுக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏர்செல் மாக்ஸிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு கார்தி சிதம்பரத்தை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிவரை கைது செய்ய முடியாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அமலாக்கத்துறையும் மத்திய புலனாய்வு துறையும் இணைந்து தாக்கல் செய்துள்ள மனுக்களை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிபதி ஓ பி சைனி இந்த வழக்கின் அடுத்த விசாரணை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்றார்

தேனி காஞ்சிபுரம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தொடங்கிவைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் ஊரக வளர்ச்சித் துறைக்கான கூடுதல் கட்டடங்களை திறந்துவைத்தார்

பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மக்களின் வசதிக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நடமாடும் நவீன கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பார்வையாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து வரவேண்டாம் என்றும் மது சிகரெட் கரும்பு ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு பேருந்துகளுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு அறைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார்

பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாதவரம் தாம்பரம் பூவிருந்தவல்லி கோயம்பேடு மற்றும் கே கே நகர் பேருந்து நிலையங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அவர் கூறினார்

உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கு பெறும் தனியார் நிறுவனங்களின் பின்னணி குறித்து ஆராய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம்

இதனையடுத்து இந்த ஆண்டு மாநாட்டில் பங்கேற்கும் நிறுவனங்கள் குறித்து பின்னணியை ஆய்வு செய்வது பற்றி உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது மாவட்டச்செய்திகள் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வழங்கினார் மகளிர் அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்று விழுப்புரத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் ஏராளமான பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து குலவையிட்டு கொண்டாடினர் தெற்கு ரயில்வேயில் குருப் டி பிரிவில் பணியாற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தலைமை மேலாளர் திரு ஆர் கே குல்ஷ்ரெஸ்தா தெரிவித்துள்ளார் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுக்களில் சாதனைபடைத்த வீரர்களுக்கு சிறப்பு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் சேலம் கோழிக்கோடு மதுரை திருச்சி சென்னை ஆகிய மண்டலங்களில் பணியாற்றிய ஐந்து வீரர்களுக்கு வரிசையை கணக்கில் எடுக்காத பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் கேலோ இந்தியா விளையாட்டுகளில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது

ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தலைமை ஏற்கும் கௌரவம் முதல் முறையாக பளுதூக்கும் பிரிவுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக சம்மேளனத்தின் செயலாளர் திரு சகாதேவ் யாதவ் தெரிவித்துள்ளார் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர்களில் ஒருவரான திரு பைசியா சர்வதேச பளுதூக்கும் சம்மேளனத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஆசிய பளுதூக்கும் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து வருகிறார்

ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பஹ்ரைனுடன் மோதவுள்ளது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று பெங்களுருவில் தொடங்குகின்றன ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் சிட்னியில் நாளை தொடங்குகிறது